இந்தியசீனஎல்லைப் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் எனப்படும் பகுதியிலிருந்துசீனபடைகள் பின் வாங்கத் தொடங்கிஉள்ளதாக இந்தியராணுவத்தின் ஆதாரப் பூர்வதகவல்கள் தெரிவிக்கின்றன

கேரளமாநிலம் திருவனந்தபுரம் விமானநிலைய தங்கக்கடத்தல் வழக்கைதேசிய புலனாய்வு முகமைக்குமாற்றிமத்தியஉள்துறைஅமைசசகம் உத்தரவிட்டுள்ளது

ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

இந்தியசீனஎல்லைப் பகுதியில் ஹாட் ஸபிரிங்ஸ் எனப்படும் பகுதியிலிருந்துசீனபடைகள் பின் வாங்கத் தொடங்கியுள்ளதாக இந்தியராணுவத்தின் ஆதாரப் பூர்வதகவல்கள் தெரிவிக்கின்றன தேசியபாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் சீனவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு வாங் யீ யுடன் நடைபெற்றபேச்சுவார்த்தையையடுத்துலடாக்கில் ஃபிங்கர் பாயின்ட் பகுதியில் சீனமக்கள் விடுதலைராணுவபடைகள் விரைவாகவிலகத் தொடங்கியுள்ளன இரு தரப்பினருக்கும் இடையேநடைபெற்றபேச்சுவார்த்தையைஅடுத்துஅங்குஅமைதிநிலவத் தொடங்கியுள்ளது

வளமிக்கஉலகப் பொருளாதாரத்திற்கு இந்தியாவின் பங்களிப்பு என்பது இந்தஉச்சிமாநாட்டின் கருப்பொருளாகும்

கேரளமாநிலம் திருவனந்தபுரம் விமானநிலைய தங்கக்கடத்தல் வழக்கைதேசிய புலனாய்வு முகமைக்குமாற்றிமத்தியஉள்துறைஅமை்சசகம் உத்தரவிட்டுள்ளது தேசியபாதுகாப்புக்குஅச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு தங்கம் கடத்தப்படும் சந்தேகம் இருப்பதால் இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டுளளதாகமத்தியஅமைச்சகம் கூறியுள்ளது விமானநிலையத்தில் வெளியுறவுத் துறையைச் சேர்ந்தசரக்குபையில் இருந்த தங்கம் குறித்துவிசாரணைநடத்துமாறுகேரளமுதலமைச்சர் திரு பினராயிவிஜயன் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்குகடிதம் எழுதியுள்ளதையடுத்துமத்தியஉள்துறைஅமைச்சகம் இந்தவிசாரணைக்குஉத்தரவிட்டுள்ளது

ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

சுயசார்பு இந்தியாதிட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டை இல்லாதகுடும்பங்களுக்குத் தலாஐந்துகிலோ இலவசஉணவு தானியங்களும் ஒருகிலோ இலவசபருப்பும் வழங்கப்படுவதாககூறினார்

காணொளிகாட்சி மூலம் நடைபெறும் இந்தமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடிஐரோப்பியகுழுவின் தலைவர் சார்லஸ் மைக்கெல் ஐரோப்பியஆணையத்தின் தலைவர் உர்சுலாவோன் டெர் லெயன் ஆகியோர் கலந்துகொள்கின்றனர் அரசியல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடுமற்றும் பொருளாதாரஒத்துழைப்பு ஆகியவற்றில் இரு தரப்பு ஆலோசனைகள் நடைபெறும் கோவிட் தொற்றுக்குப் பின்னர் உலகில் எழும் சூழ்நிலைகள் குறித்தும் ஆலோசனைநடைபெறும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றகாணொளிவாயிலானசெய்தியாளர் கூட்டத்தில் பேசியவெளியுறவுத் துறைசெய்திதொடர்பாளர் திரு் அனுராக் பூநீவத்சவா இந்தியாவின் கவலையைஅமெரிக்கஅரசுக்குத் தெரியப்படுத்தியுள்ளதாககூறினார் இந்தியஅமெரிக்கநட்புறவில் கல்விபரிமாற்றநடவடிக்கைகளுக்கும் மக்களுக்கிடையேயானஉறவுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாககூறினார் ஐசிஎஸ்ஈமற்றும் ஐஎஸ்ஈதேர்வு முடிவுகள் இன்றுமாலை மூன்றுமணிக்குவெளியிடப்படும்

எஸ் எம் எஸ் மூலமாகவும் தேர்வு முடிவுகளைஅறிந்துகொள்வதற்கானவசதிசெய்யப்பட்டுள்ளது

இதில் ஐந்துலட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தாயகம் அழைத்துவரப்பட்டுள்ளனர் மலேசியாமற்றும் சிங்கப்பூர் நாடுகளிலிருந்தும் தொலைதூரநாடுகளிலிருந்தும் இந்தியர்களைஅழைத்துவரும் பணிதொடரும் என்றுவெளியுறவுத் துறைசெயலர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவாகூறியுள்ளார் ஆம்ஸ்டர்டாம் மற்றும் லாகோஸ் நைரோபிதென் ஆப்பிரிக்காஆகியஆப்ரிக்கநாடுகளிலிருந்தும் லத்தீன் அமெரிக்கநாடுகளிலிருந்தும் இந்தியர்களைஅழைத்துவரும் பணிதொடர்ந்துமேற்கொள்ளப்படும் என்றார் ஏர் இந்தியாமற்றும் தனியார் விமானங்கள் மூலமாகஅழைத்துவருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

மத்தியசிவில் விமானபோக்குவரத்துஅமைச்சகம் மத்தியஉள்துறைஅமைச்சகம் மற்றும் மத்தியசுகாதாரம் மற்றும் குடும்பநலஅமைச்சகமும் இணைந்துநடவடிககைகளைமேற்கொண்டுவருகின்றன